இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கை கூறுகிறது

தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பிலிருந்து பிரிட்டன் முறைப்படியாக விலகியது

கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்வார் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான அறிவிப்புகள் அறிக்கையில் இடம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சிப் பெற்ற நாடாக மாற்றும் இலக்கை அடைவதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏராளமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது உலகளவில் பொருளாதாரம் மந்தமாகியுள்ள நிலையில் இந்தியப் பொருளாதாரம் பாதிப்படையாமல் இருப்பதற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்

ஆறுகளை தேசியமயமாக்கி தடுப்பணகளைக் கட்டி நீர்பிரக்ளையட் போக்கணம்

இதுகான் என்னோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு அடுத்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி ஆறிலிருந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இந்த அறிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் நேற்று தூக்கல் செய்தார் நாட்டில் உள்கட்டமைப்பு தொழில்துறை உற்பத்தியைப் பெருக்குதல் மின் குறைபாடுகளை நீக்குதல் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துதல் போன்றவை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் இரண்டு கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பொருளாதார வளர்ச்சியில் பெண்கள் பெரும் பங்கு வகிப்பதால் அவர்களை மையப்படுத்திய திட்டங்கள் தொடர வேண்டுமென்று ஆய்வறிக்கை கூறுகிறது வளர்ச்சியை நோக்கிய பாதையில் ஆதரவாக இருப்பதற்கு வங்கிகளின் செயல்பாடுகள் மிகவும் முக்கியம் என்றும் பொருளாதாரத்திற்கு ஏற்றாற் போன்று வங்கிகளும் உலகத் தரமான நடைமுறைகளை கையாள வேண்டுமென்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதற்கு பல்முனை திட்டத்தை ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோர் ஏற்றுமதி மற்றும் எளிமையான முறையில் வர்த்தகம் செய்தல் ஆகியவற்றின் மூலம் இலக்கை அடையலாம் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சொத்துக்கள் உருவாக்கத்திற்கு பொருளாதார ஆய்வறிக்கை முக்கியத்துவம் அளித்திருப்பதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்

மற்றொரு குற்றவாளி முகேஷ் விசாரணை நீதிமன்றத்தில் துக்குத் தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு மனு தாக்கல் செய்திருந்தார் முகேஷின் கருணை மனு உட்பட அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன

திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அடுத்த நான்கு மாதங்களில் இத்தகைய ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் செலுத்தும் பணி மேற்கொள்ளப்படும் என்றார் இதனால் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் நிலை உயரும் என்ற எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பிலிருந்து பிரிட்டன் முறைப்படியாக நேற்றிரவு விலகியது

இதனையடுத்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இறுதியான முடிவு இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கையால் பிரிட்டனுக்கு புதிய விடியல் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து ஐரோப்பிய நாடாளுமன்றக் கட்டடங்களிலிருந்து பிரிட்டன் கொடி இறக்கி வைக்கப்பட்டுள்ளது

நேற்று புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தின் மூலம் அவர்கள் இன்று காலை தில்லி வந்தடைகின்றனர்

ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத் தீ கட்டுக்கு அடங்காமல் அந்நாட்டின் தெற்குப் பகுதியில் உள்ள வனப்பகுதிகளுக்கு பரவியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானுக்கு அவசியமின்றி செல்ல வேண்டாம் என்று அமெரிக்க மக்களை அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது லக்னோவில் பாதுகாப்புத்துறை சிறப்பு கண்காட்சி நாளை தொடங்குகிறது

இந்திய மல்யுத்த வீரர் ரவீந்தர் குமார் ஊக்கமருந்து பயன்படுத்தியதற்காக விளையாட்டிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கு விலக்கி வைக்கப்பட்டுள்ளார்

இதுவரை நடைபெற்ற நான்கு ஆட்டங்களில் இந்தியா வெற்றி பெற்று தொடரைக் கைப்பற்றியது